நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் மோடி அயோத்தி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தியில் உள்ள அனுமான் கடி கோயிலில் தரிசனம் செய்து பாரிஜாத மரக்கன்று ஒன்றை நட்ட பின்னர் ராமஜென்ம பூமியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியின் போது ராமர் கோவில் பற்றிய நினைவு தபால் தலை ஒன்றையும் அவர் வெளியிட்டார் உத்திரப் பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்தியநாத் மரத்தால் ஆன கோதண்டராமர் சிலை ஒன்றை நினைவு பரிசாக பிரதமருக்கு வழங்கினார் பக்தர்களின் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்திற்கு இடையே நடைபெற்ற இந்த பூமி பூஜை உலகெங்கிலும் உள்ள பக்தர்களின் அயோத்தி ராமர் கோவில் கனவை நினைவாக்கும் வகையிலான வரலாற்று நிகழ்வாக அமைந்தது பூமி பூஜைக்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் கூடி இருந்தவர்கள் இடையே உரையாற்றுகையில் ராமர் கோவில் தேசிய ஒற்றுமையின் சின்னம் என்றார் பகவான் ஸ்ரீராமர் நம் அனைவரின் உள்ளத்திலும் உறைந்திருப்பதாகவும் ஸ்ரீராமரின் லட்சியங்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குருநானக் கபீர்தாஸ் போன்ற ஞானிகளின் போதனைகளிலும் பகவான் ஸ்ரீராமரின் தாக்கத்தையே காணமுடிவதாகவும் எல்லாப் பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்ரீராமரின் நற்பண்புகள் மனித குலம் முழுவதற்கும் பொதுவானவை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கட்டப்படுவது நாட்டு மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதுடன் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதாகவும் அமையும் என்று அவர் மேலும் கூறினார் ராம்நாத் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சட்ட விதிகளின்படி ராமர் கோவில் கட்டப்படுவதாகவும் இந்தியாவின் சமுக நல்லிணக்கத்தையும் மக்களின் வைராக்கியத்தையும் இக்கோவில் வெளிப்படுத்தும் என்றும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் ராமராஜ்ய லட்சியங்களுக்கு ஏற்ற நவீன இந்தியாவின் சின்னமாக ராமர் கோவில் வளாகம் திகழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டிய சத்தியம் தர்மம் போன்ற உன்னதமான மனித குல நற்பண்புகளுக்கு மீண்டும் மகுடம் சூட்டுவதாகவே ராமர் கோவில் கட்டுமானம் அமைவதாக கூறியுள்ளார் பகவான் ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டிய பாதை அனைத்து வேறு பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு இந்தியாவின் அடிப்படை உணர்வாகவே திகழ்வதாகவும் இந்த உணர்வுகள் இன்றைக்கும் பொருந்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் மோடி லெனான் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிர்ச்சியும் துயரமும் வெளியிட்டுள்ளார் உயிரிழந்தோர் குடும்பத்தினரின் நலன்களுக்கும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் தாம் வேண்டுவதாக அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் சிவாஜிராவ் பாட்டீல் நிலங்கேக்கர் மறைவிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா ஆகியோர் செல்வி சரண்யாவை இன்று ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து பாராட்டினர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ள செல்வி சரண்யா காரைக்கால் அன்னை தெரசா அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பின்னர் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியிலும் பயின்றவர் ஆவார்

இவர்களில் மூவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவ மனையிலும் ஒருவர் ஜிப்மரிலும் மூன்று பேர் ஏனாம் அரசுப் பொது மருத்துவ மனையிலும் உயிரிழந்தனர்

தற்போது காரைக்கால் அரசுப் மருத்துவமனையில் உள்ள கொரோனா நோயாளிகள் அனைவரும் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது மல்லாடி நோயாளிகளுக்கு புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவமனை படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ண ராவ் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரி மருத்துவ மனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கைகளை ஒதுக்க அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறினார்

நாராயணசாமி தலைமையில் உள்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது சட்டமன்ற கேபினட் அறையில் நடைபெற்ற இக் கூட்டத்தில் காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் சைபர்கிரைம் பிரிவை வலுப்படுத்துதல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துதல் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா உள்ளிட்ட அதிகாரிகள் இக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுமிதா பக்ஷி மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் திரு

புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவமனைப் படுக்கைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்